ராம்நாத் கோவிந்த் இன்று டோக்கியோவில் ஜப்பானிய பேரசர் நாருஹிட்டோ வின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்டார்

நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

குடியரசுத் தலைவர் ராம்நாத் இன்று டோக்கியோவில் ஜப்பானிய பேரசர் நாருஹிட்டோ வின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்டார் டோக்கியோ இம்பீரியல் அரண்மனையில் நடைபெற்ற இவ்விழாவின் போது நேபாள அதிபர் திரு பித்யா தேவி பண்டாரி யையும் அவர் சந்தித்து பேசினார் தொடர்ந்து டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவலியினரிடையே குடியரசுத் தலைவர் பேசுகையில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் பங்கேற்க பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார்

நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் பேராசிரியர் அபிஜித் பேனர்ஜி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அற்புதமான இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான ஆரோக்கியமான விவாதங்களில் தாங்கள் ஈடுபட்டதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார் மனித குலத்தின் அதிகார மேம்பாட்டில் திரு அபிஜித் பேனர்ஜிக்கு அளப்பரிய ஆர்வம் இருப்பதை தாம் கண்டதாகவும் திரு அபிஜித் பேனர்ஜியின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமிதம் அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார்

அபிஜித் பேனர்ஜியின் எதிர்கால முயற்சிகளும் வெற்றிபெற தாம் வாழ்த்துவதாக திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார்

மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்திய கலாச்சார உறவுகள் கழகத்தின் தலைவர் டாக்டர் வினய் சகஸ்ரபுத்தே ஆகியோர் உடன் இருந்தனர் நாட்டில் அனைத்து குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடும் இலக்கு விரைவில் எட்டப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைக்கேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமின் வழங்கியுள்ளது வேறு எந்த வழக்கிலும் தேவைப்படா விட்டால் திரு

சிதம்பரத்தை ஜாமினில் விடுவிக்கலாம் என்றாலும் நீதிமன்றத்தின் முன் அனுமதி இன்றி அவர் வெளிநாடு செல்லக் கூடாது என்றும் எப்போது தேவைப்பட்டாலும் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி திருமதி

பானுமதி தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு அல்லாது திரு சிதம்பரத்திற்கு எதிராக நிலுவையில் உள்ள இதர வழக்குகளில் இன்றைய ஜாமின் அனுமதியால் எந்த தாக்கமும் இராது என்றும் நீதிபதிகள் தெளிவு படுத்தினர் சமுக ஊடகங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பேஸ் புக் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனத்தினர் தாக்கதல் செய்த மனு ஒன்றின் மீது நீதிமன்றம் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது ஆதார் எண்ணை சமுக ஊடக கணக்குடன் இணைப்பது பற்றிய வழக்கு உட்பட சமுக ஊடகங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுவதில் ஆட்சேபனை இல்லை உச்சநீதிமன்றத்தில் இன்று என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

தமிழகத்தைப்போல புதுவையிலும் தீபாவளிக்கு மறுநாள் திங்கட்கிழமை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்ற காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

சாமிப்பிள்ளைத்தோட்டம் பிருந்தாவனம் சாரம் மற்றும் ரெயின்போ நகரில் எதிர்கட்சிகள் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் பிரச்சனை கிளப்ப முயன்ற போதிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார் போலீசாரும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார் இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த தேர்தல் துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றி பெறுவார் என்று அவர் மேலும் கூறினார் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் நியாயமான விதத்தில் நடத்தப்படவில்லை என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

ஜான்குமாரை தகுதி நீக்கம் செய்யக் கோரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு தாங்கள் மகஜர் அனுப்பி இருப்பதாகவும் தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் இப்பிரச்சனை தொடர்பாக எதிர்கட்சிகள் நீதிமன்றத்தை அணுகும் என்றும் கூறினார்

அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரிக்கு தனி சிபிஐ கிளை இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் மாநில போலிசார் மீது துணைநிலை ஆளுநருக்கு நம்பிக்கை இல்லை என்பதே இதற்கு பொருளாகும் என்றார் அரசுக்கு எதிரான எந்தெந்த ஊழல் வழக்குகளை காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை என்பது பற்றிய விவரங்களை துணைநிலை ஆளுநர் வெளியிடத் தவறினால் துணைநிலை ஆளுநரின் கருத்துக்களை வெறும் மிரட்டலாக மட்டுமே கருத வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அன்பழகன் குற்றம் சாட்டினார் இப்பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் ஏன் தலையிடவில்லை என்றும் அவர் வினவினார் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியில் இம்முறை வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்து போனதற்கு ஆளும் காங்கிரஸ் சரியான முறையில் செயல்படத் தவறியதும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்கட்சிகள் தவறியதுமே காரணம் என்று மக்கள் நீதிமையத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கூறியுள்ளார் ஆளும் கட்சியினர் இதை எண்ணிப் பார்த்து இனியாவது ஆக்கப் பூர்வ பணிகளில் ஈடுபட வேண்டும் என இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான சம்பள நிலுவைகளை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து நீடிப்பதாகவும் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளுர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி மாவட்டங்களின் மலைப் பகுதிகளில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது சூறைக்காற்று வீசுவதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே அதிகனமழை குறித்து தேனி திண்டுக்கல் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலார்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது